உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில்

பெங்களுருவில் இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடத்திற்கு இப்பணி செய்து முடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திரனின் சுற்றுப்பாதையிலிருந்து தரையிறங்குவதற்கான பணி நான்கு கட்டங்களாக நடைபெறவுள்ளது

இதுகுறித்து இன்று பெங்களுருவில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன்

தரையிறங்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளில் அதன் மத்திய ரேகை பகுதிலேயே சந்திரனில் இதுவரை தரையிறக்கப்பட்டதாகவும்

அவர் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் சந்திரனுக்கு செல்லும் பயணத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்று அவர் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

இரண்டாவது நாளாக முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று சூசுலுமு் தலைவாசலில் நடைபெற்றது

முதியோர் ஓய்வூதியத் திட்டத்தின்கீழ் மேலும் ஐந்து லட்சும் முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறினார் குடிமராமத்துத் திட்டத்தின்கீழ்

மழைநீர் சேகரிப்புத்திட்டம் வெற்றியடைய விவசாயிகளும் தொழிலாளர்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்புத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

தலைவாசலில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் காய்கறிகளை பதப்படுத்த கிடங்கு சேலம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்கும் நோக்கில் இதுபோன்ற பல்வேறு திட்டங்களை அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் உதகையில் பால் உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் பாலினம் கண்டறியும் ஆய்வகம் அமைக்கப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நதிகளின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் மாநகராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் சீர்மிகு நகர திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி இன்று சென்னையில் ஆய்வு செய்தார் திருச்சிராப்பள்ளி மதுரை சேலம் திருநெல்வேலி திருப்பூர் ஈரோடு தஞ்சாவூர் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகளை அவர் இன்று ஆய்வு செய்தார்

தேசிய ஒருமைப்பாட்டையும் மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தும் தினமாகவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிரதம் திரு நரேந்திரமோடி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தி படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா தலைமையில் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அதிவானி காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி மற்றும் திரு ராகுல்காந்தி திரு குலாம்நபி ஆசாத் உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் மலரஞ்சலி செலுத்தினர் தலைநகரில் உள்ள வீர் பூமியில் ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி திரு ராகுல்காந்தி திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் திருச்செங்கோடு ஆகிய இடங்களில் அரசின் பல்வேறு நலத்திட்டப்பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார்

இன்னும் இரண்டு முன்று மாதத்தில் அந்த பணிகள் முடிந்தவிடும் முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்தவைக்க இருக்கிறார்கள் முடிந்ததற்கு பின்னால் பொதமக்கள் பயன்பாட்டிற்கு அது ஒப்படைக்கப்படும்

காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து செங்கல்பட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை அமைப்பதற்கான கருத்துக்கேட்புக்கூட்டம் இன்று காஞ்சிபுரத்தில் வருவாய் நிர்வாக ஆணையர் திரு சத்தியகோபால் தலைமையில் நடைபெற்றது பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்துகொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர்

ஈரோடு மாவட்டம் பவானி அருகே செங்கோடம்பாளையம் ஏரி ஜம்பை ஏரி ஆகியவற்றை தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் குடிமராமத்துப் பணி திட்டத்தின்மூலம் தூர்வாரும் பணியை தொடங்கிவைத்தபின் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார் வடதமிழகத்தில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

திருமதி ராஜலட்சுமி நெல்லை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பிஜேபி தேசிய துணைத்தலைவர் திரு துஷ்வந்த் குமார் சிங் உள்ளிட்டோரும் ஒண்டிவீரன் மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்தினர்

ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி கோவையில் இன்று காவல்துறை சாா்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது

திருச்செந்தூர் அருள்மிகு சுப்ரமணியசுவாமி கோவிலில் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் உலக பேட்மின்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்